பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார்

இன்று ஆய்வு மேற்கொள்ளவுள்ளது

நடவடிக்கை இன்று தொடங்குகிறது

இனி விரிவான செய்திகள் முதலாவது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப்போட்டிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார் ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் உள்ள ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்கில் இந்தப்போட்டியின் தொடக்க விழா நடைபெறவுள்ளது

தொடக்க விழாவில் ஒடிசா முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட பவர் கலந்து கொள்ளவுள்ளனர் கொரோனா வைரஸ் பிறப்பிடமான வூகான் நகரில் உலக குகாதார அமைப்பின் வல்லுனர் குழு இன்று ஆய்வு மேற்கொள்ளவுள்ளது

பெய்ஜிங் காங்டாங் மற்றும் சிச்சியாங் மாகாணங்களில் ஆய்வு செய்த பிறகு வூகாள் நகருக்கு செல்ல அந்தக் குழுவிற்கு சீன அரசு அனுமதி அளித்துள்ளது

நாட்டின் எஃகு முனையமாக சத்தீஸ்கரை மேம்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பெட்ரோலியம் மற்றும் எஃகு துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் பிலாய் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் ஐந்து லட்சும் கோடி டாவர் பொருளாதாரம் உள்ளிட்ட இலக்குகளுக்கு எஃகுத்துறையின் வளர்ச்சி மிகவும் அவசியம் என்று தெரிவித்தார் இரண்டு நாள் பயணமாக சத்தீஸ்கர் சென்றுள்ள திரு தர்மேந்திர பிரதான் பிலாய் எஃகு தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இதுதவிர சிறு குறு மற்றம் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளையும் அவர் சந்தித்துப் பேசினார் இந்தியாவின் ஐந்தாயிரம் ஆண்டுகால பாரம்பரிய உணவு கலாச்சாரத்தை காட்சிப்படுத்தும் வகையில் புதுதில்லியில் உள்ள தேசிய அருங்காட்சியகம் இந்துஸ் திருவிழாவை நடத்தவுள்ளது

இந்துஸ் சரஸ்வதி நாகரீகத்தின் உணவு கலாச்சாரம் இதில் இடம்பெறவுள்ளது

செவ்வாய்க்கிழமை வரை நடைபெறவுள்ள இந்தக் கண்காட்சியில் தொன்மவாய்ந்த கவாச்சாரத்தை அறிந்து கொள்ள முடியும் என தில்லி தேசிய அருங்காட்சியகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் திரு சுப்ரதா நாத் தெரிவித்துள்ளார் இயற்கையுடன் அன்பு பாராட்டி வாழ வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் கோவையில் மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்று பேசிய அவர் மனிதன் இயற்கையால் பயனடையவேண்டும் என்று கூறினார் ஊழல் மதம் கல்வியின்மை மற்றும் ஏழ்மையை எதிர்த்து இளைஞர்கள் போராட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் வன்முறையை விடுத்து பொதுமக்கள் நேர்மறை சிந்தனையுடன் வாழ வேண்டும் என்று அவர் கூறினார் அமைதி நல்லிணக்கம் மற்றும் வளர்ச்சி ஆகியவை உலகில் தழைத்தோங்க உறுதி மொழி ஏற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் யோகா கலையை பயில்வதால் சுய கட்டுப்பாடு ஏற்படுவதாக அறிவுக்கும் உடலுக்கும் இடையே ஒருங்கிணைப்பு அதிகரிப்பதாகவும் அவர் கூறினார் நீர்வழிப்பாதை வாயிலாக கற்றுவாவை ஊக்குவிக்க அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மத்திய உரம் மற்றும் ரசாயனத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் வாஸ்கோ துறைமுகத்தில் புதிய வசதிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர் கோவாவில் சுற்றுலாவை மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பழீபத் நாயக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கொரோனா வைரஸை எதிர்கொள்ள அனைத்து மாநிலங்களும் விழிப்புடன் செயல்படவேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் அவர் நேற்று பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய சுகாதாரத்துறை செயவர் திருமதி ப்ரீதி சுதன் கொரோனா வைரஸ் பாதுகாப்பு உபகரணங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக தெரிவித்தாா்

சீனாவின் உகான் பகுதியிலிருந்து அழழத்து வரப்பட்ட இந்தியர் யாருக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்று மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது பாதுகாப்பு மற்றும் சட்டம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா மாலத்தீவு இடையே நேற்று ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவை மாலத்தீவு அமைச்சர் திரு ஷேக் இப்ராஹிம் அப்துல்லா சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த அப்போது முடிவெடுக்கப்பட்டது இந்த சந்திப்பில் உள்துறை செயலாளர் அஜய் பல்லா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

அந்நாட்டில் அமைதியை ஏற்படுத்தும் முக்கிய முயற்சியில் இந்த நடவடிக்கை உதவும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எமக் பாம்பியோ தெரிவித்துள்ளார் இந்த முயற்சி வெற்றி பெற்றால் அமைதியை ஏற்படுத்துவதற்காள ஒப்பந்தத்தில் இருதரப்பும் கையெழுத்திடும் என்று அவர் கூறினார் பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி உதவி அளிக்கும் நாடுகள் பட்டியலில் பாகிஸ்தான் நீடித்து வருவதாக பாரிசில் இருந்து செயல்படும் பயங்கரவாத நிதி உதவி தடுப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்பு அறிவித்துள்ளது லஷ்கள் இ தொய்பா ஜெய்ஷே முஹமது உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி உதவி அளிக்கப்படுவதை பாகிஸ்தான் தடுக்காவிட்டால் அந்நாட்டின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது

பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவி அளிக்கப்படுவதை தடுப்பது சு்வதேச நிதி கட்டமைப்பை முறையற்ற நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாப்பது உள்ளிட்ட பணிகளை சட்டப்பூர்வமாக செய்து வருகிறது இலங்கையில் வடக்கு மாகாணங்களில் தோட்டத்தொழிலாளர்களின் குழந்தைகள் பயிலும் பள்ளிகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்த இந்தியா இலங்கை இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது

இலங்கைக்கான் இந்திய துதர் திரு வினோத் கே ஜேக்கப் இலங்கை கல்வி அமைச்சர் திரு என் எச் எம் சித்ரானந்தா இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது ஏற்கெனவே அம்மாகாணத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு இந்தியா நிதியுதவி வழங்கியுள்ளது

ஐந்தாம் தலைமுறை ஹேக்கத்தான் போட்டிகளை மத்திய தொலைத்தொடர்புத்துறை தொடங்கியுள்ளது ஐந்தாம் தலைமுறை தொழில்நுட்ப பயன்பாட்டை செம்மைப்படுத்தும் வகையில் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள ஏதுவாக இந்தப் போட்டிகள் நேற்று தொடங்கப்பட்டுள்ளன

பல்வேறு கட்டங்களில் வெற்றி பெறும் போட்டியாளர்களுக்கு இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் பரிசுத்தொகை பிரித்து வழங்கப்படும் நான்காம் தலைமுறை தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தின் வாயிலாக தகவல்களை வேகமாகவும் அதிக அளவிலும் பெற முடியும் இந்த தொழில் நுட்பத்தில் பயன்படுத்த ஏதுவாக புதிய பொருட்களை தயாரிக்க இந்தப் போட்டியில் வழிவகை ஏற்படும் என எதிர்பாார்க்கப்படுகிறது

அந்நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ஸ்டெல்வாமேரி மாகாணத்தில் பிரான்ஸ் துருப்புக்களுடன் இணைந்து நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏராளமான உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டதாக நைஜீரியா பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி மாலிக் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார்